இதனையடுத்து அங்க பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது நேற்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் சத்திஷ்கரில் தீவிர தோ்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி மத்திய அமைச்சர் செல்வி உமா பாரதி மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் கலந்துகொண்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா சமாஜ் வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் பலரும் தேர்தல் கூட்டங்களில் உரையாற்றினர்

இதனிடையே தெலங்கானா ஜன சமதி மக்கள் கூட்டணி என்ற பெயரில் நான்கு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது

தலைமை தேர்தல் அதிகாரி வாக்குபதிவு அதிகாரிகள் மற்றும் வட்டார அளவிலான ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார்

மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு ஆயுதம் தாங்கிய நபர்கள் சாட்சாங் பவன் வளாகத்தில் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அமிர்தசரஸில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமிர்தசரஸில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இதுதொடர்பாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங்குடன் தாம் பேசியதாக டிவிட்டர் வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார்

இரண்டு நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் முதலாவதாக இன்று வியட்நாம் சென்றடைந்தார் அவருடன் உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவும் சென்றுள்ளது

இதையடுத்து வரும் புதன்கிழமை குடியரசுத்தலைவர் ஆஸ்திரேலியா செல்கிறார் அங்கு ஆஸ்திரேலிய தலைவர்களை சந்திக்கும் அவர் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களிடையே உரையாற்றுவார் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் பெருமளவில் பயில்வது குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்புப்படையின் மாரத்தான் ஓட்டத்தை புதுதில்லியில் உள்ள ஜே எல் என் விளையாட்டு மைதானத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜூஜூ இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பொதுமக்களின் நலன் கருதி தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களை போற்றும் வகையில் இந்த மாரத்தான் நடைபெற்றது நாட்டிற்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த விரும்பும் பொதுமக்கள் இந்த மாரத்தான் ஓட்டத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் என தேசிய பாதுகாப்புப்படையின் தலைமை இயக்குநர் திரு சுதீப் லத்தாக்கியா கூறியுள்ளார் இலங்கையில் நிலவி வரும் அரசியல் சிக்கலுக்கு தீர்வுகாண அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா அழைப்பு விடுத்துள்ளார் இதுதொடர்பாக அதிபர் மாளிகை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் குருஜெயவர்த்தனே மற்றும் அனைத்து அரசியல் கட்சித்தலைவர்களும் கலந்துகொள்ளவேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கத்திய நாடுகளின் தலைவர்கள் நேற்று அதிபர் சிறிசேனாவை சந்தித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் நிலவும் தற்போதைய நிலவரம் குறித்து கவலை தெரிவித்ததையடுத்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது முழுவதும் முதல் நேச்சுரோபதி தினம் இன்று நாடு நாடு கொண்டாடப்பட்டது

தேசிய யோகா மற்றும் நேச்சுரோபதி ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளுர் மருத்துவமனைகளுடன் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது புதுதில்லியில் இந்நிகழ்ச்சியை தொடங்கிவைத்து பேசிய ஆயுஷ் அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் நேச்சுரோபதி மருத்துவத்தை விரிவுப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமது அமைச்சகம் அறிமுகப்படுத்தி வருவதாக கூறினார் நேச்சுரோபதி மருத்துவத்தின் பலன்களை பொதுமக்கள் பெறும் வகையில் புனே கோவா தில்லி ஹரியானா கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திராவில் மருத்துவ ஆலோசனை மையங்களை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நேச்சுரோபதி சிறப்பு மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எட்டாவது தேசிய பெண் காவலர்கள் மாநாடு ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாளை தொடங்குகிறது இரண்டுநாள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் ஜார்கண்ட் மாநில காவல்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன பெண் காவலர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைக்க தேசிய அளவில் நடைபெறும் ஒரு மாநாடாக இது அமைந்துள்ளது காவல்துறையில் மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து வருடந்தோறும் நடைபெறும் இந்தமாநாட்டில் விவாதிக்கப்பட்டு வருகிறது

புதுதில்லியில் இன்று கேரள பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக பல்கலைக்கழகங்கள் விளங்கவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் உள்ளிட்ட தென்னக பகுதிகளுக்கு கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் கஜா புயல் பாதிப்பு குறித்து மாநில அரசின் அறிக்கை கிடைத்தபின் தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்தியஅரசு வழங்கும் என்று கூறினார்

சர்வதேச திரைப்பட விழாவில் விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கையை மையமாகக்கொண்ட திரைப்படங்கள திரையிடப்படுவதை கோவா விளையாட்டு வீரர்கள் வரவேற்றுள்ளனர்

விளையாட்டுத்துறையில் சாதிக்க விரும்பும் வீரர்கள் தங்கள் சமூக வாழ்க்கை கல்வி தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றை தியாகம் செய்வதாகவும் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கை குறித்த திரைப்படங்கள் திரையிடப்படுவது உலகளவிலான போட்டிகளில் நம் நாட்டு வீரர்கள் பங்கேற்பதற்கு ஊக்கமளிக்கும் என்று அர்ஜூனா விருது பெற்ற இந்திய கால்பந்து அணியின் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்

உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார்